குணமடைந்துள்ளனர்

தமிழகத்தின் கடலோரப் பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

மருத்துவம் சார்ந்த பணிகள் மருந்தகங்கள் பால்விநியோகம் தவிர வேறு எதற்கும் இன்று அனுமதியில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பெட்ரோல் பங்க் களும் மூடப்பட்டுள்ளன நோய்த் தொற்றுப் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக இம்மாதத்தின் அனைத்து ஞாயிற்றுக்கிழமையும் தளர்வில்லா முழுஊரடங்கு மாநிலம் முழுவதும் அமல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் ஏற்களவே அறிவித்திருந்தார் முழுஊரடங்கை அடுத்து பொதுமக்கள் தேவையில்லாமல் வீட்டைவிட்டு வெளியே வருவதையும் தெருக்களில் தனிமனித இடைவெளி இல்லாமல் கூடி நிற்பதையும் தவிர்க்குமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது அவசர மருத்துவ தேவைகளுக்கு மட்டும் தனியார் வாகனத்தை பயன்படுத்த அனுமதிக்கப்படும் என்றும் வேறு எந்த வாகனங்களுக்கும் இன்று அனுமதியில்லை என்றும் இதை மீறி இயக்கப்படும் வாகனங்கள்மீது வழக்குப் பதிவு செய்யப்பட்டு பறிமுதல் செய்யப்படும் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது நெல்லை மாவட்டத்தில் முழுஊரடங்கு காரணமாக சந்தைகளும் கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சக்தி கணேசன் தெரிவித்துள்ளார்

நெல்லை மாவட்டத்தில் நோய்த் தடுப்புப் பணிகள் குறித்து அனைத்துத் துறை அதிகாரிகள் கலந்து கொண்ட ஆய்வுகூட்டம் நடைபெற்றது இதில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திருமதி ராஜலட்சுமி மாவட்ட ஆட்சியர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்தக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் உடல்தானத்திலும் ரத்த தானத்திலும் தமிழகம் நாட்டிலேயே முதலிடத்தில் இருப்பதைப் போன்று பிளாஸ்மா சிகிச்சைக்கான தானத்திலும் முன்னிலை பெறும் என்று கூறினார்

அங்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்தும் கேட்டறிந்தார்

பிரசாந்த் மு வடநேரே மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் ஆய்வு நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தமிழகத்தில் அதிக அளவில் பரிசோதனைகளை செய்வதால் ஆரம்ப நிலையிலேயே நோயாளிகளை கண்டறிந்து தனிமைப்படுத்தி குணப்படுத்த முடிகிறது என்று கூறினார்

சும்பத் கடலூர் நகரில் நோய்த் தடுப்புப் பணிகளை நேற்று நேரில் ஆய்வு செய்தார் கடலூர் மஞ்சைநகர் மைதானத்தில் தற்காலிக காய்கறிச் சந்தை செயல்படும் பகுதியை பார்வையிட்டு வியாபாரிகளும் பொதுமக்களும் நோய்ப் பரவலை தடுக்க கட்டாயம் முகக்கவசம் அணிவதோடு தனிமனித இடைவெளியை பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் பின்னர் திருப்பாதிரிப்புலியூர் ஆரம்ப ககாதார நிலையத்தில் நடைபெற்ற காய்ச்சல் கண்டறியும் மருத்துவ முகாமை பார்வையிட்டு அங்கு பொதுமக்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் முகக்கவசம் நோய் எதிர்ப்புச் சக்தியை அதிகரிக்கும் மாத்திரைகள் ஆகியவற்றையும் அவர் வழங்கினார்

இதுகுறித்து அவர் விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் இதனால் இந்தியா இந்நோய்த் தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் உறுதியான கட்டத்தை எட்டியுள்ளதாக கூறியுள்ளார் தடுப்பு மருந்தை உருவாக்கும் முயற்சியில் கடந்த சில மாதங்களாக மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் நல்ல விளைவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

தடுப்பு மருந்தை முதல்கட்டமாக பரிசோதித்தபோது எத்தகைய பக்கவிளைவுகளும் அது ஏற்படுத்தவில்லை என்றும் அவர் கூறினார்

நோய்த் தொற்று அறிகுறி இருக்கும் என சந்தேகிக்கப்படுவோர் அறிகுறி உள்ளவர்கள் மற்றும் லேசான காய்ச்சல் உள்ளவர்கள் இத்தகைய மையங்களில் தங்கி சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதேநேரத்தில் மூத்த குடிமக்கள் பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் கர்ப்பிணிப் பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் இணை நோய்களுடன் உள்ளவர்கள் ஆகியோருக்கு இந்த மையம் பொருந்தாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அவர்களை விரிவான சுகாதார வசதி உள்ள மருத்துவமனைகளில்தான் அனுமதிக்க வேண்டும் என்றும் அந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் கூறப்பட்டுள்ளது

இந்த மையத்திற்கு செல்லும் வழியும் வெளியேறும் வழியும் தனித்தனியாக அமைக்க வேண்டும் என்றும் நுழைவாயிலில் கட்டாயமாக கைகழுவ கிருமி நாசினி வைக்கப்பட வேண்டும் என்றும் அந்த மையத்திற்கு வரும் அனைவருக்கும் உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

பராமரிப்பு மையங்களில் தரை மற்றும் கதவுகளின் கைப்பிடிகள் மின்துக்கிகளின் பொத்தான்கள் நாற்காலிகள் மற்றும் கைகழுவும் இடங்கள் மற்றும் பொதுவான இடங்கள் ஆகியவற்றை நாள்தோறும் இரண்டு முறை கிருமி நாசினியைக் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்கள் அவ்வப்போது இந்த மையத்திற்கு வந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் கூறப்பட்டுள்ளது

பணப்பரிவர்த்தளைகள் தொடர்பாக கூடுதல் விவரங்களை தெரிவிக்க இந்தப் புதிய படிவம் பயன்படும் என்று மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை பொறுத்தவரை வரி செலுத்துவோர் தாமாக முன்வந்து விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்று அந்த வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டல மேலடுக்கு கழற்சி காரணமாக தமிழகத்தின் கடலோரப் பகுதி மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் கூறியிருக்கிறார்

அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுமானப் பணி அடுத்த மாதம் முதல்வாரம் தொடங்கப்படும் என்று பூநீராம ஜென்ம பூமி அறக்கட்டளை அறிவித்துள்ளது

தேனியில் துணை முதலமைச்சர் திரு ஆபள்ளீர்செல்வம் தலைமையில் குடிசைமாற்று வாரிய பணிகள் குறித்த ஆய்வுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டுமானப் பணிகளை சமூகநலத்துறை அமைச்சர் டாக்டர் சரோஜா நேற்று ஆய்வு செய்தார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகேயுள்ள நல்லாம்பள்ளி ஊஞ்சவேலம்பட்டி கஞ்சம்பட்டி ஆகிய பகுதிகளில் புதிதாக கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற கட்டிடங்களை கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார்